அளித்துள்ள அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்று இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் தவறானவை என சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

காலமானார்

தமிழக சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தில் இது தொடர்பான தனி தீர்மானத்தை தூக்கல் செய்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு கீழ்ப்படுகை மாநிலங்களின் முன் அனுமதிபெறாமல் கர்நாடக அரசு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதையும் மீறி சென்ற மாதம் மத்திய நீர்வளக் குழுமம் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கியதற்கு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் முதலமைச்சர் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தின் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக மக்களின் உணா்வுகளுக்கு மதிப்பளித்தும் உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகக் கூறினார் மத்திய அரசு மாற்றந்தாய் மனப்பான்மையுடனும் எதேச்சதிகாரத்துடனும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அமைதி அளித்திருப்பதாகக் குற்றம்சாட்டினார் கஜ புயல் நிவாரணப் பணிகள் குறித்து விவாதிப்பதற்கு நாளை வரை சட்டமன்ற சிறப்புக் கூட்டத்தை நீட்டிக்க வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டாா் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராமசாமி விவசாயிகளின் நலன் கருதி தமது கட்சி இந்த தீர்மானத்தை ஒருமனதாக ஆதித்ததகக் கூறினார் எனினும் முன்னதாகவே அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை அரசு கூட்டி தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிப்பை தெிவித்திருக்க வேண்டுமென்றும் வரவிருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழகத்தின் குரல் ஒருமித்த கருத்தாக எதிரொலிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் தீர்மானம் நிறைவேற்றியப் பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மத்திய உருளைக்கிழங்கு ஆய்வு நிலையத்தை மூடக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதம் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்

தென்னக மாநிலங்களில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி இந்த ஆய்வு மையம் தொடர்ந்து செயல்படுவதற்கு பிரதமர் தவையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சா் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மூளைக்காய்ச்சல் பரவுவதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் தவறானவை என சுகாதாரத்துறை செயலா் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்று நாகப்பட்டினத்தில் செய்தியாளாகளிடம் பேசிய அவா் கஜ புயலுக்கும் மூளைக்காய்ச்சல் ஏற்படுவதற்கும் எந்த சும்பந்தமும் இல்லை என்றும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டாா் அரசின் சார்பாக கஜ புயல் பாதித்த மாவட்டங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு நடமாடும் மருத்துவக் குழுக்கள் தொடர்ந்து சேவை செய்து வருவதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்குப் பிறகு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை மாதங்களில் செயல்படத் தொடங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை

இது தொடர்பான மனு விசாரணையின்போது மத்திய அரசு இதனைத் தெரிவித்தது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு நிதிக்குழுவின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் அது மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமா்ப்பிக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இதனையடுத்து வழக்கினை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது முப்படை வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் போற்றும் கொடிநாள் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் எல்லைகளை துணிச்சலுடன் பாதுகாத்து வரும் நமது முப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையை நினைவுகூறும் தருணம் இது என்று கூறியிருக்கிறார் இத்தகைய சேவையாற்றும் படை வீரர்களின் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நிதி உதவி அளிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் முப்படை வீரர்களின் நலவாழ்விற்காகவும் உடல் உறுப்புக்களை இழந்த வீரர்களின் மறுவாழ்விற்காகவும் பயன்படுத்தப்படும் கொடிநாள் நிதிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தாராளமாக நிதி வழங்கிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் ஈகை குணத்துடன் வாரி வழங்கி கொடிநாள் வசூலில் தமிழகம் முன்னிலை காணவும் முப்படைப் பணி அலுவல்களாக நமது இளைஞர்களை பெருமளவில் சேர்த்திடவும் உறுதியேற்போம் என்று துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தலைவர்கள் பலர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்திலும் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் சென்னை துறைமுகத்தில் உள்ள அம்பேத்கர் உருவச்சிலைக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினா் சென்னை அடையாறில் உள்ள அண்ணல் அம்பேதகர் மணிமண்டபத்திலும் பல்வேறு கட்சியினரும் அம்பேத்கர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட கஜ புயல் புயல் பாதித்த மாவட்டங்களில் தென்னை விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு விழுந்த கிடக்கும் தென்னை மரங்களை அகற்றி நிலங்களை தயார்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

இத்திட்டத்தின் கீழ் கனரக மரம் வெட்டும் எந்திரங்களும் துகள்களை பதனிடும் பல்வேறு வகையான சாதனங்களும் கொள்முதல் செய்யப்படும் என்று அரசு கூறியுள்ளது தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமும் அந்தமான் நிகோபார் தீவுகளின் கல்வித்துறையும் கல்வி சேவைகளை பகிர்ந்து கொள்வதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளன மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திடப்பட்டது அந்தமாள் நிகோபார் தீவுகளின் மாணவர்களின் நலன்கருதி தமிழக அரசு தயாரித்துள்ள பாடங்கள் சார்ந்த காணொலி காட்சிகள் செயலி மூலமான பாடத்திட்டங்கள் ஆகியவை இந்த ஒப்பந்தங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தெலங்கானா மற்றும் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது இதனையாட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தொகுதி தோறும் ஒரு அனைத்து மகளி் வாக்குச்சாவடி மையமும் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெலங்கானா மாநிலத்திலும் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதான அம்மாநில் தேலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அபூர்வ நெல் வகைகளை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் இன்று சென்னையில் காலமானார் அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் விவசாயிகளிடையே பாரம்பரிய நெல் ரகங்களை பிரபலப்படுத்தி அதன் உற்பத்தியை ஊக்குவித்த ஜெயராமனின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் வேளாண் துறைக்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உட்பட தலைவர்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் சென்னையில் ஜெயராமனின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் நெல் ஜெயராமனின் இறதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் கட்டிமேடு கிராமத்தில் நாளை நண்பகல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் உள்ள குழிகள் காரணமாக ஏற்பாடும் உயிரிழப்புகள் குறித்த உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது

இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்தது தீவிரவாத தாக்குதல் மற்றும் எல்லைப்பகுதி மோதலில்கூட இவ்வளவு எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று டிவிஷன் பெஞ்ச் தெரிவித்தது சென்னை டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே நடைபெறும் மெட்ரா ரயில் திடடப் பணிகளை மாநில அமைச்சா் திரு எம் சி சம்பத் இன்று பார்வையிட்டார் இதனைத் தொடா்ந்து இந்த வழித்தடத்தில் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது புதுச்சேரியில் பிஜேபி யை சேர்ந்த மூன்று பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடா்பான மனுவினை விசாரணை செய்த டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது